ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று ஏனாமைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் காணொளிக் காட்சி மூலம் கலந்துரையாடினார் இந்தியாவின் உயர்கல்விப் பயணம் சமுக பொருளாதார ரீதியில் நாடு தழைப்பதற்கு ஏற்றதாக முதலில் மாற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

உலகிலேயே உயர்கல்வி வசதிகள் அதிகம் உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் உயர்கல்வியின் தரத்தை உயர்த்தி உலக அறிவுக் கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் புதுமையாக்க முயற்சிகளுடன் கல்வியை ஒருங்கிணைத்தல் அவசியம் என வலியுறுத்தினார்

செயற்கைகோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மற்றொரு கேள்விக்கு அமைச்சர் பதில் அளிக்கையில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதனை அனுப்பும் திட்டம் தற்போது இல்லை என்றார் நிக்கோடின் திரவத்தை பேட்டரி மூலம் ஆவியாக்கிப் புகைக்கப் பயன்படும் இ சிகரெட்டுகளின் உற்பத்தி விற்பனை போக்குவரத்து சேமிப்பு மற்றும் விளம்பரத்தை தடைசெய்வதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது

இத்தகைய குற்றங்கள் தொடர்பாக எந்த ஒரு இடத்திலும் சோதனை மேற்கொள்ளும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன உற்பத்தி துறையில் பயிற்சி பெற்ற மனித வளமும் மலிவான செலவில் உழைப்பும் நவீன தொழில்நுட்பமும் நன்கு கிடைப்பதால் இத்துறையினர் எதிர்கால தொழில்நுட்பங்கள் பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும் என மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் இன்று புதுடெல்லி அருகே குருகிராமில் புதிய தலைமுறைக்கான போக்குவரத்து வசதிகள் பற்றிய உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் மோட்டார் வாகன உற்பத்தி துறையின் எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கு எத்தனால் மெத்தனால் உயிரி எரிபொருள் போன்ற எரிபொருட்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றார் அரசின் புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரே இன்று மும்பையில் தமது மனைவி திருமதி ரேஷ்மி தாக்ரேவுடன் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரியை சாதாரண முறையில் ராஜ்நிவாசில் சந்தித்து பேசினார்

உத்தவ் தாக்ரே நாளை மாலை மகாராஷ்டிரா முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது இதற்கிடையே உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இன்று ஆளுநர் திரு கோஷியாரி கூட்டிய மகாராஷ்டிரா சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் திரு

துணைமுதலமைச்சராக பதவியேற்று பின்னர் அப்பதவியை ராஜினாமா செய்த திரு அஜித் பவார் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தாம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் தான் நீடிப்பதாகவும் இது குறித்து குழப்பம் ஏற்படுத்த காரணங்கள் இல்லை என்றும் கூறினார்

இந்திய உணவுக் கழகத்தின் நிரந்தர உணவு தானியக் கையிருப்பை பாராமரிக்க தேவையான கூடுதல் பங்கு மூலதனத்தை பட்ஜெட் மூலம் வழங்க இதனால் ஏதுவாகும் கூடுதல் மூலதனம் வழங்கப்படுவதால் இந்திய உணவுக் கழகத்தின் கடன்கள் மீதான வட்டிச் செலவும் அதன் விளைவாக உணவு மானியங்களுக்கான மத்திய அரசின் மொத்தச் செலவும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த அனுமதிக்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று ஏனாமைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் காணொளி காட்சி மூலம் மறுஆய்வுக் கூட்டம் நடத்தினார் கீழ்மட்ட நிலையில் பல்வேறு துறைகள் செயல்படும் விதம் குறித்தும் இதை எப்படி மேம்படுத்தலாம் என்பது குறித்தும் மறு ஆய்வு செய்யப்பட்டது ஏனாமில் அரசு மருத்துவமனையின் சேவைகளை வலுப்படுத்துவது குறித்தும் காக்கிநாடா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவ நிபுணர்களின் உதவி பெறுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஏனாம் அரசு மருத்துவமனையில் ஆயுர்வேதம் ஹோமியோபதி போன்ற மாற்று மருத்துவ வசதிகளையும் மக்களுக்கு வழங்க மருத்துவ கண்காணிப்பாளரை துணைநிலை ஆளுநர் கேட்டுக்கொண்டார் பல்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஏனாம் நகரப் பகுதியை பேருந்தில் ஒன்றாக சுற்றிப்பார்த்து மக்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் மகளிர் சுயஉதவிக் குழுக்களை வங்கிகளுடன் ஒருங்கிணைத்து திறன் வேண்டும் என்றும் அவர் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க கேட்டுக்கொண்டார் பொதுமக்கள் தங்களின் குறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கொடுக்கும் புகார்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை அதிகாரிகள் மனுதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார் இதற்கிடையே புதுச்சேரியில் காவல்துறையினர் சமுகத்தின் அனைத்து பிரிவு மக்களுடன் ஒருங்கிணைந்து சமுக காவல் பணிகளில் ஈடுபட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் துணைநிலை ஒவ்வொரு காவல்நிலையப் பகுதியையும் பல்வேறு மண்டலங்களாக பிரித்து போலிஸ் ரோந்து பணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ரோந்து குழுவிற்கு தலைமையேற்கும் காவல்துறை அதிகாரிகள் அந்தந்த பகுதி மக்களுடன் நெருக்கமாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அந்தந்த பகுதியில் வசிக்கும் பழைய குற்றவாளிகள் முறையான வேலைவாய்ப்பில் ஈடுபட்டு இருப்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குடியிருப்போர் நலச் சங்கங்கள் மற்றும் கிராமப் பஞ்சாயத்துகளுடன் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

புதுச்சேரியில் இன்று அண்ணாசாலை குபேர் பஜார் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளில் பல்வேறு துறை அதிகாரிகள் ஈடுபட்டபோது வியாபாரிகள் இதை எதிர்த்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காவல் துறை அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதால் போராட்டம் கைவிடப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளும் நிறுத்தப்பட்டன

கடலூர் நாகை காஞ்சிபுரம் திருவாருர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் உயர்கல்விப் பயணம் சமுக பொருளாதார ரீதியில் நாடு தழைப்பதற்கு ஏற்றதாக மாற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று ஏனாமைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் காணொளிக் காட்சி மூலம் கலந்துரையாடினார்